எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்துள்ளார்

கர்நாடக அரசியல் நிலவரம் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று அமளி ஏற்பட்டது

திரிணாமூல் காங்கிரஸ் உறுப்பினர்களும் அரசின் பங்கு விலக்க உத்தேசங்களைக் கண்டித்து அவையின் மையப் பகுதியில் கூடி அமளி ஏற்படுத்தினர் மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு அதிர்ரஞ்சன் சவுத்திரி கர்நாடக நிலவரம் குறித்து பிரச்சனை எழுப்ப முயன்ற போதிலும் சபாநாயகர் திரு

பிர்லா அனுமதி மறுத்துவிட்டதால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி அமளியில் ஈடுபட்டனர் திமுக சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்களும் இதில் சேர்ந்துகொண்டு அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் கர்நாடகத்தில் காங்கிரலஸ் ஜேடிஎஸ் அரசைக் குலைக்க பிஜேபி முயலுவதாக திரு அதிர்ரஞ்சன் சவுத்திரி குற்றம் சாட்டினார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இதற்கு பதில் அளிக்கையில் கர்நாடக அரசியல் நெருக்கடிகளுக்கும் மத்திய அரசுக்கும் எந்தத் தொடர்பும் இல்லை என மீண்டும் வலியுறுத்தினார் காங்கிரஸ் தனது சொந்த வீட்டை ஒழுங்காக வைத்துக்கொள்ள முடியாமல் நாடாளுமன்ற அலுவல்களை தடைப்படுத்த முயலுவதாக அவர் குற்றம் சாட்டினார் பாதுகாப்பு அமைச்சரின் பதிலுக்கு இடையிலேயே காங்கிரஸ் திமுக தேசியவாத காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகளின் உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய வண்ணம் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்

அவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதில் அளித்த அவர் எல்லைக்கு அப்பால் இருந்து மேற்கொள்ளப்படும் ஊடுருவலைக் கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்முனை உத்திகளை கடைபிடித்து வருவதாகவும் சர்வதேச எல்லை மற்றும் எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு நெடுகே பல அடுக்கு பாதுகாப்பு எல்லையில் வேலி அமைத்தல் மேம்பட்ட உளவுப் பணிகள் ஆகியன இதில் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தீவிரவாதத்தை கொஞ்சமும் சகித்துக்கொள்ள முடியாது என்பதே மத்திய அரசின் கொள்கை என்று அமைச்சர் குறிப்பிட்டார்

மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதைத் தெரிவித்தார்

இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மூவரில் இருவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாலும் வழக்கை பதிவு செய்வதில் காலதாமதம் இருந்ததாக சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்கனவே கூறி இருப்பதாலும் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிடத் தேவையில்லை என்று நீதிபதி திருமதி ஆர் பானுமதி தலைமையிலான பெஞ்ச் இன்று தனது உத்தரவில் கூறியது

ஆர் இளங்கோ தமது வேட்புமனுவை விலக்கிக் கொள்வார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி ஏற்கனவே டெல்லி சென்றுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமியும் நேற்றிரவு புதுவையில் இருந்து புது டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் என சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை துணைநிலை ஆளுநர் தாக்கல் செய்துள்ள வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை வர உள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகிய இருவரும் புதுடெல்லியில் முகாமிட்டுள்ளனர்

தமிழக இளைஞர்களை தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றியைக் கொடுக்கும் விளையாட்டு வீர்ர்களாக மேம்படுத்த அம்மாஇளைஞர் விளையாட்டுத் திட்டம் தொடக்கப் படும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்துள்ளார்

இத்திட்டத்தின் கீழ் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை மூலம் அம்மா இளைஞர் விளையாட்டுக் குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் கபடி வாலிபால் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து மைதானங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மீன்வளம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளையும் தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வெளியிட்டார்

பன்னீர்செல்வம் இன்று அம்மாநில சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பூஜ்ய நேரத்தின் போது எதிர்கட்சி துணைத்தலைவர் திரு

இப்பயிற்சிகளை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சென்னை ஐஐடி பேராசிரியர்கள் வழங்க இருக்கிறார்கள் அரவிந்தர் சொசைட்டியின் பொன்னான புதுச்சேரி திட்டத்தின் கீழ் புதுவையில் கல்வி சுகாதாரம் வேளாண்மை சுற்றுப்புறம் உள்ளிட்ட அனைத்துத் துறைகளிலும் அரசு அரசு சாரா நிறுவனங்கள் கார்ப்பொரேட் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உட்பட பல்வேறு தரப்பினரின் ஒத்துழைப்புடன் புதுமைகள் புகுத்தப்படும் என அரவிந்தர் சொசைட்டி தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் என்சிசி மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை மாநில கல்வி அமைச்சர் திரு ஆர் கமலக்கண்ணன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

முதலமைச்சர் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஆதரவாக உள்ளூர் மாணவர்களை ஏமாற்றும் விதத்தில் செயல் படுவது போல் தோன்றுவதாக திரு ஓம்சக்தி சேகர் மேலும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஹைட்ரோகார்பன் எடுக்கும் திட்டத்தைக் கைவிடக்கோரி சிபிஐ சார்புடைய புதுச்சேரி விவசாயிகள் சங்கத்தினர் இன்று புதுவையில் தலைமை அஞ்சலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக மிஷன் வீதி வைசியாள் வீதி சந்திப்பில் இருந்து தலைமை அஞ்சலகம் வரை ஊர்வலம் ஒன்றையும் இவர்கள் நடத்தினர் புதுவை அருகே துத்தித்பட்டில் உள்ள தோப்பு ஒன்றில் நேற்று இரவு நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த ரவுடி ஒருவர் எதிர்பாராத விதத்தில் குண்டு வெடித்ததால் காயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் போலீசார் அந்த இடத்தை சோதனையிட்டு இரண்டு நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றி உள்ளனர் முதுநிலை காவல் துறை கண்காணிப்பாளர் திருமதி அபூர்வா குப்தா சம்பவ இடத்தை பார்வையிட்டார்

தமிழகத்தில் அம்மா இளைஞர் விளையாட்டுத் திட்டம் தொடக்கப்படும் அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி என அறிவித்துள்ளார்